செய்ததையடுத்து அங்கு அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது

எதிரொலித்ததால் நடவடிக்கைகள் பாதிப்புக்குள்ளாயின

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தேசிய புலனாய்வு முகமை முடக்கியுள்ளது

கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் இரண்டு பேர் இன்று ராஜினாமா கடிதம் அளித்ததையடுத்து அம்மாநிலத்தில் அரசியல் நெருக்கடி மேலம் முற்றியுள்ளது சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நாகராஜ் திரு கே சுதாகர் ஆகியோர் இன்று சட்டப்பேரவைத் தலைவரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை அளித்தனர் இதனையடுத்து ஆளும் கூட்டணியில் அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கர்நாடக அரசியலில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ளடியூரப்பா தலைமையிலான குழுவினர் இன்று மாநில ஆளுநர் திரு திரு வாஜ்பாய் வாலாவை பெங்களுருவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினர் முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்து விட்டதாகவும் இதனையடுத்து அவர் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவேண்டும் என்றும் ஆளுநரிடம் பிஜேபி குழுவினர் கடிதம் ஒன்றையும் அளித்துள்ளனர்

இந்த ஐந்தபேரை தவிர மற்ற ஒன்பது பேரும் சரியான வடிவில் தங்களது ராஜினாமா கடிதங்களை அளிக்குமாறு தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

தாம் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்

மகாராஷ்டிர காங்கிரஸை சேர்ந்த திரு மிலந்த் தியோரா மற்றம் திரு நசீம்கானையும் காவல்துறையினர் தங்களது பாதுகாப்பில் வைத்துள்ளனர்

திரு சிவக்குமாரை திரும்பி செல்லும்படி சில கட்சிகளின் தொண்டர்கள் கோஷம் எழுப்பினர் திரு சிவக்குமார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்க முயன்றபோது மும்பை காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி அழைத்து சென்றனர் இவர்கள மூவரையும் மும்பையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் விருந்தினர் மாளிகையில் தங்கவைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சொகுசு விடுதியில் தங்கியுள்ள அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மும்பை காவல்துறை ஆணையரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்திருப்பதையடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நடவடிக்கையாக கர்நாடக அமைச்சர் உள்ளிட்ட மூன்று பேரையும் தங்களது பாதுகாப்பில் அழைத்து சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்

அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக ஆஜராள மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்தகி தெரிவித்த இந்த புகாரை எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் தெரிவித்தது அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்களின் மனு நாளை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக திரு ரோஹத்தகி தெரிவித்தார் கர்நாடக அரசியல் குறித்த காரசாரமான வாக்கு வாதங்களால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடவடிக்கைகள் பாதிப்புக்குள்ளாயின மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கவேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அவைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இதற்கு அனுமதி மறுத்தார்

மக்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர் திமுக சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி காங்கிரஸ் கட்சி தேவையில்லாமல் மத்தியஅரசு மீது குற்றம் சாட்டுவதாக கூறினார் அவர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர் கஷ்மீர் பிரிவினைவாத அமைப்பைச்சேர்ந்த ஆசியா அந்தரபியின் ஸ்ரீநகர் வீட்டை தேசிய புலனாய்வு முகமை முடக்கியுள்ளது தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்ததாக சுட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச்சுடடத்தின்கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆசியா அந்தரபின் தற்போது திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்புச் சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது

குழந்தைகளை ஆபாசுபடம் எடுப்பது போன்ற குற்றங்களுக்கு சிறைத்தண்டணையுடன் அப்ராதம் விதிக்கவும் இந்த புதிய சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மும்பை தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதி தாவூத் இப்ராஹிம் பாதுகாப்பாள இடத்தில் இருந்துகொண்டு சட்டவிரோத மற்றும் முறைகேடான செயல்களில் ஈடுபடுவது பேராபரத்தை விளைவிக்கும் என்று இந்தியா மறைமுகமாக பாகிஸ்தானை குறிப்பிட்டு ஐநா பாதுகாப்பு சபையில் தமது கவலையை பதிவு செய்துள்ளது

சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு ஏற்பட்டு வரும் அச்சுறுத்தல் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெறும் விவாதத்தில் இந்தியாவிள் கவலையை வெளியிட்ட திரு அங்பருதீன் பயங்கரவாதிகள் தங்களது ஆதாயத்திற்காக கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் சுட்டிக்காட்டினார் சர்வதேச பயங்கரவாதத்திற்கும் திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கும் தொடர்பிருப்பதாக குறிப்பிட்ட அவர் குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் பயங்கரவாதிகளுடன் இணைந்து அவர்களின் பணிகளை செய்து வருவதாகவும் கூறிய அவர் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுவது பயங்கரவாதிகளுக்கு நிதியை பெற்றுத்துருவது போதைப்பொருட்களை கடத்துவது எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகள் நழைவதற்கு உதவி செய்வது போன்ற சமூகவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் இதபோன்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் சர்வதேச சமுதாயம் சுஞன்றிணைந்து இதனை ஒடுக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவேண்டியது அவசியம் என்றும் இந்திய துதர் ஐநா பாதுகாப்பு சபையில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் கற்றுக்குழல் மதிப்பீட்டுக்குழு கூட்டத்தில் மேகதாது அணை திட்டத்தை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்தக் கோரிக்கையை விடுத்துள்ளார்

இப்பிரச்னையில் சும்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உடனடியாக தலையிட வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்தக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ரோஹித் ஷர்மா ராகுல் மற்றும் விராட் கோலி தலா ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர் மழை காரணமாக நேற்று நிறுத்தப்பட்ட இப்போட்டி இன்று மீண்டும் தொடங்கியது

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்